நரேந்திரமோடி கூறியுள்ளார்

புதுச்சேரியில் வீட்டுத் தனிமையில் உள்ள கொரோனா நோயாளிகளின் உடல் கண்காணிக்க தொலைபேசி மூலமான குரல்வழி சேவையும் நிலையைக் தொடங்கப்பட்டுள்ளது

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

மழலையர் வகுப்புதான் வீட்டிற்கு அப்பால் குழந்தைகள் சந்திக்கும் முதலாவது வெளி அனுபவம் என்பதால் கற்றலை இனிமையாக்கி செயல்பாடுகள் மூலம் கற்பதை ஊக்குவிக்கக் கூடிய ஆசிரியர்கள் மழலையர் வகுப்பில் இருந்தே தேவைப்படுவதாக பிரதமர் கூறினார் கல்வியின் எல்லா நிலைகளிலும் புதுமையான எளிமையான கற்றல் முறைகளை புகுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் மாணவர்களின் கற்றல் விளைவுகளை மதிப்பிட பராக் என்னும் தேசிய மதிப்பீட்டு மையம் அமைக்கப்படும் என்றும் இதன் மூலம் ஒட்டுமொத்த கல்வி மதிப்பீட்டு முறை மேம்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் அறிவியல் உணர்வை அதிகரிப்பது உட்பட மாணவர்களின் ஒட்டுமொத்த மேம்பாட்டிற்கு தேசிய கல்விக் கொள்கையில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டு உள்ளதாகக் கூறினார் இக்கொள்கையினால் பள்ளிக் கல்வி மற்றும் உயர்கல்வியில் பெருமளவிலான மாற்றங்கள் ஏற்படும் என்றும் குழந்தைப் பருவத்தில் இருந்தே அனைவருக்கும் தரமான கல்வி வாய்ப்புகள் கிடைக்க இதனால் ஏதுவாகும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா மற்றும் பூடானுக்கான ஐநா தகவல் மையமும் ஸ்ரீராம்சந்திரா மிஷன் அமைப்பும் இணைந்து அகில இந்திய அளவில் ஏற்பாடு செய்துள்ள ஐநா சர்வதேச இளைஞர் தின கட்டுரைப் போட்டியை குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு இன்று மெய்நிகர் முறையில் தொடக்கி வைத்தார் நற்பண்புகளின் அடிப்படையிலான கல்வி மூலமாகவே மாணவர்களை எல்லா வகையிலும் சிறந்த மனிதர்களாக உருவாக்க முடியும் என்பதால் இத்தகைய கற்றல் கற்பித்தலை கல்வி முறையின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார்

புதுச்சேரியில் சுகாதாரம் உள்ளிட்ட எல்லா துறைகளிலும் துறையின் செயல்பாடுகள் பற்றிய தரவுகள் பதிவு செய்யப்படுவதை துறைத் தலைவர்கள் உறுதிப் படுத்த வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி அதிகாரிகள் வரலாம் போகலாம் என்றாலும் கூறியுள்ளார் எந்த துறையிலும் வெளிப்படைத் தன்மை மற்றும் செயல்திறனை உறுதிப்படுத்த தரவுகள்தான் முக்கியம் என்று வாட்ஸ்அப் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் எல்லா துறைகளிலும் தரவுகளை முறையாக பதிவு செய்து பராமரிப்பது குறித்து மாநில அரசின் தகவல் தொழில்நுட்பத் துறை தேசிய தகவலியல் மையத்தின் உதவியுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

பாரதியார் மகாகவி சுப்ரமணிய பாரதியாரின் நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் பாரதி பூங்காவில் உள்ள அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி நலத் துறை அமைச்சர் திரு கந்தசாமி சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பல்வேறு தமிழ் அறிஞர்கள் மற்றும் இலக்கிய அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் கொரோனா தொற்றில் இருந்து மக்கள் தங்களைப் பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து கல்வித் துறையுடன் இணைந்து சுகாதாரத் துறை தயாரித்துள்ள விழிப்புணர்வு வீடியோக்கள் யு டியூப் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன

மல்லாடி கிருஷ்ணா ராவ் இன்று தொடங்கி வைத்தார் வளர்ச்சித் துறை ஆணையர் திரு அன்பரசு சுகாதாரத் துறை செயலர் டாக்டர் டி அருண் சுகாதாரத் துறை இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் கொரோனா குறித்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் அனுபவங்கள் மற்றும் நிபுணர்களின் ஆலோசனைகளும் இந்த வீடியோ படங்களில் இடம் பெற்றுள்ளன கொரோனா தொற்று குறித்து பொது மக்களால் தயாரிக்கப்படும் வீடியோ படங்களையும் இந்த யு டியூப் அலைவரிசையில் பதிவேற்றம் செய்ய உத்தேசிக்கப் பட்டுள்ளது உள்ளூர் கேபிள் அலைவரிசைகளில்கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பவும் சுகாதாரத் துறை திட்டமிட்டுள்ளது இது குறித்து சுகாதார அமைச்சர் திரு

மல்லாடி கிருஷ்ணா ராவ் இன்று மெய்நிகர் முறையில் செய்தியாளர்களுக்குப் பேட்டியளித்தார்

அறிகுறி இருப்பதாக தெரிய வந்தால் நடமாடும் மருத்துவக் குழுவினரை அனுப்பிப் பரிசோதிக்கவும் தேவைப்பட்டால் நோயாளியை மருத்துவமனையில் சேர்க்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனத் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் குடும்ப அட்டை பெறுவது தொடர்பான எல்லா சேவைகளையும் இணைய வழியில் மக்களுக்கு வழங்கும் வசதி தொடங்கப்பட்டு உள்ளதாக குடிமை பொருள் வழங்குதுறை இயக்குநர் திரு வல்லவன் தெரிவித்துள்ளார்

குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல் விண்ணப்பத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் நடப்பு நிலவரத்தை அறிதல் டிஜிட்டல் வடிவ குடும்ப அட்டையை தரவிறக்கம் செய்து கொள்ளுதல் போன்ற எல்லா சேவைகளும் இதில் அடங்கும் என்பதால் பொதுமக்கள் இனி இதற்கென குடிமைபொருள் வழங்கு துறை அலுவலகத்திற்கு நேரடியாக வருவதைத் தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

மாணவர்கள் தங்களின் விருப்பப் படி ஆன் லைன் ஆஃப் லைன் அல்லது இரண்டும் கலந்த முறையில் தேர்வு எழுதலாம் என்றும் தொடர்பாக அந்தந்த கல்லூரி முதல்வரை அணுகலாம் என்றும் இது அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனாமில் கொரோனா அறிகுறி உள்ளவர்களுக்கு மட்டுமின்றி அறிகுறி இல்லாதவர்களையும் ஆங்காங்கே தேர்ந்தெடுத்துப் பரிசோதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா தெரிவித்துள்ளார் ஏனாமில் உள்ள கொரோனா வார்டுகளில் தொலைக்காட்சி மற்றும் உள் விளையாட்டு வசதிகள் வழங்கப்படுவதாகவும் நோயாளிகளின் மன உளைச்சலைப் போக்க நிபுணர்கள் தினசரி ஆலோசனை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மருத்துவத் தேவைகளுக்கான ஆக்ஸிஜன் எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி மாநிலங்களுக்கு இடையே எடுத்துச் செல்லப்படுவதை உறுதிப்படுத்துமாறு மத்திய சுகாதார அமைச்சகம் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளது சில மாநிலங்கள் இதற்கு தடை போட முயலுவதாக தெரிய வந்திருப்பதையும் தீவிர அறிகுறி உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க ஆக்ஸிஜன் மிக அவசியம் என்பதையும் கருத்தில் கொண்டு இவ்வாறு அறிவுறுத்தப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது

நரேந்திரமோடி கூறியுள்ளார்

புதுச்சேரி அரசின் சுகாதாரத் துறை கொரோனா விழிப்புணர்வுத் தகவல்கள் குறித்து யு டியூப் அலைவரிசை ஒன்றைத் தொடங்கியுள்ளது புதுச்சேரியில் வீட்டுத் தனிமையில் உள்ள கொரோனா நோயாளிகளின் உடல் கண்காணிக்க தொலைபேசி மூலமான குரல்வழி நிலையைக் சேவையும் தொடங்கப்பட்டுள்ளது